தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சும்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தின் பத்தாம் கட்ட விசாரணை இன்று தொடங்கியது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள சென்னை சேலம் எட்டுவழிச்சாலை திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து தமிழக அரசு நிலங்களை கையகப்படுத்தியது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள கையப்படுத்தக்கூடாது என்றம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை எட்டு வாரத்தில் பழைய நிலைமைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

இந்த திட்டத்துக்கு நில உரிமையாளர்கள் விவசாயிகள் எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன உயர்நீதிமன்ற நீதிபதிகள்டி எஸ் சிவஞானம் மற்றம் பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்தது

இன்று சென்னையில் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்றும் அதனை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் உயர்நீதிமன்றம் விவசாயிகளை காப்பாற்றியுள்ள நிலையில் மாநில அரசு மேல் முறையீடு செய்யக்கூடாது என பாமக வலியுறுத்த வேண்டும் அல்லது கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் விவசாயிகளுக்கு இத்தீர்ப்பு பெரும் மகிழ்ச்சி அளித்திருப்பதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக அரசு மேல் முறையீடு செய்யாமல் இருப்பதற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் பாமக இளைஞரணித் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார் சேலம் எட்டுவழிச்சாலை திட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பையடுத்து சேலம் அயோத்தியாபட்டனம் அருகே உள்ள ராமலிங்கபுரம் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் நிலங்களில் வைக்கப்பட்ட எல்லைக்கற்களை அவர்கள் அகற்றியுள்ளனர் பிஜேபி இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய அறிக்கையை வெளியிட்டனர்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு ஜல் ஷக்தி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார்

தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் பெண்களின் நலனை பாதுகாக்கவும் தேர்தல் அறிக்கையில் உறுதியான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியாது என்றும் வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோதமான குடியேற்றத்தை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு பிரதமர் திரு மோடியே காரணம் என்று அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒபன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் ராமநாதபுரத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஜல்லிக்கட்டு தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற போராட்டம் குறித்து தாம் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் நான்கு துறைகளின் அனுமதியை பெற்று ஜல்லிக்கட்டு மீண்டும் நடத்த முயற்சி மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார் இலங்கையில் கடைசிகட்டப்போர் நடைபெற்றபோது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவியில் இருந்ததாகவும் போரை நிறுத்துவதற்கு அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி மக்களின் நலனை பாதுகாப்பதாகவும் அனைத்துத்தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார் வேலூரில் தேர்தலை ரத்து செய்யக்கூடாது என்றும் பணம் சிக்கிய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட வேட்பாளரை தகுதிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் சமயங்களில் மத விவகாரங்களை யாரும் தொடக்கூடாது என்றும் சிலை உடைப்பு போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் தெரிவித்தார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக விசாரித்து வரும் ஒய்வுபெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தின் பத்தாம் கட்ட விசாரணை இன்று தொடங்கியது

இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தமிழக அரசின் ஒய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது ஒன்பது கட்டங்களான இந்த ஆணையம் விசாரணை நடத்தியது

மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளை அதிகாரிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ராணி மேரிக்கல்லூரியில் அமைக்கப்படவுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படவுள்ள பாதுகாப்பு அறையை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு கோ பிரகாஷ் சென்னை காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர் கரூர் மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் தேவையான அளவு குடநீர் உள்ளதா என்பதை அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் வாக்காளர்கள் வெயிலில் நிற்காதவாறு பந்தல் அல்லது கூடுதல் வகுப்பறைகளில் வாக்காளர்களை அமர வைக்கலாம் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அன்பழகன் கூறினார்

நாமக்கல் மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகளின் பேரணி நடைபெற்றது

மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது திருச்சி மக்களவைத் தொகுதி